எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

தங்கமணி கூறியுள்ளார் தேர்வில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு போக்குவரத்து வசதி செய்வது குறித்து நீட் முதலமைச்சர் உரிய நடவடிக்கை மேற்கொள்வார் என அமைச்சர் திரு

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ரேஷன் பொருட்களை வாங்குவதற்கான டோக்கன் இன்று முதல் நான்கு நாட்களுக்கு விநியோகிக்கப்படும் என உணவுத்துறை அமைச்சர் திருகாமராஜ் கூறியுள்ளார் தேசிய விளையாட்டு விருதுகளை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று காணொலி காட்சி வாயிலாக வழங்கினார் தமிழகத்தைச் சேர்ந்த மாரியப்பன் கேல்ரத்னா விருது பெற்றார்

எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் கோவிட் தொற்றுப் பரவல் தடுப்புப் பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொளிக் காட்சி மூலம் இன்று ஆய்வு நடத்திய முதலமைச்சர் இதனை தெரிவித்தார்

செகண்ட்ஸ் பருவமழை காலத்தில் டெங்கு போன்ற நோய் பாதிப்பு ஏற்படுவதை தடுக்கவும் மாவட்ட ஆட்சியர்கள் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார்

அனைத்து மாவட்டங்களிலும் காய்ச்சல் முகாம்கள் நடத்தப்படுவதுடன் வீடு வீடாக சென்றும் காய்ச்சல் மற்றும் வைரஸ் தொற்று அறிகுறி உள்ளவர்களை கண்டறிந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்

தேவையான அனைத்து மருந்து மாத்திரைகள் முகக்கவசங்கள் உள்ளிட்டவை இருப்பு வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார்

கடந்த ஏப்ரல் மாதம் முதல் ஜூன் வரையிலான காலகட்டத்தில் நாட்டிலேயே அதிக அளவில் புதிய முதலீடுகளை ஈர்த்து வேலைவாய்ப்புகளை உருவாக்கிய மாநிலமாக தமிழகம் உள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்

கோவிட் நிவாரணம் மற்றும் மேம்பாட்டுத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் கோவிட் பாதிப்பு மற்றும் ஊரடங்கால் ஏற்பட்ட பொருளாதார பாதிப்பிலிருந்து தமிழ்நாடு விரைந்து மீண்டு வருகிறது என ஆய்வறிக்கைகள் தெரிவிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் தொடர்ந்து முழுஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் கூட்டத்தில் நிறைவுரையாற்றிய முதலமைச்சர் அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் தமிழகத்தில் கோவிட் தொற்றுப் பரவல் குறைக்கப்பட்டிருப்பதாக கூறினார் மக்கள் தங்கள் வீடுகளையும் வீதிகளையும் சுத்தமாக வைத்துக் கொள்வதன் மூலமே தமிழகத்தில் நோய்ப் பரவலை தடுத்து இயல்பு நிலைக்கு திரும்ப முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

தங்கமணி தெரிவித்துள்ளார்

தங்கமணி கூறியுள்ளார் நீட் தேர்வில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு போக்குவரத்து வசதி செய்வது குறித்து முதலமைச்சர் உரிய நடவடிக்கை மேற்கொள்வார் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையள் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் தொகுதியில் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாணவர்கள் சேர்க்கைக்காகவும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் பொருட்களை விநியோகிப்பதற்காகவும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் கண்டிப்பாக பள்ளிக்கு வரவேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றார்

செங்கோட்டையன் கூறினார் செப்டம்பர் மாதம் வரை மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

காமராஜ் கூறியுள்ளார்

தமிழக அரசு மேற்கொண்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக தமிழகத்தில் கோவிட் தொற்று பாதிப்பு குறைந்து வருவதாக வருவாய்த் துறை அமைச்சர் திரு

உதயகுமார் கூறியுள்ளார் சென்னையில் இன்று கோவிட் தடுப்புப் பணிகளை ஆய்வு செய்த பின் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் தமிழகத்தில் கால்நடை மருத்துவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் விதமாக புதிய கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட்டு மாணவர் சேர்க்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் தேர்வுக் கட்டணம் செலுத்தாத மாணவர்களின் கல்லூரிப் பருவத் தேர்வுகளுக்கும் தேர்வு எழுதுவதிலிருந்து விலக்களித்து மதிப்பெண் வழங்கிட வேண்டும் என தமிழக முதலமைச்சருக்கு திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தேசிய விளையாட்டு திளத்தை முன்னிட்டு நடப்பாண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகளை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று காணொலி காட்சி வாயிலாக வழங்கினார் இந்திய ஹாக்கி ஜாம்பவான் தயான்சந்த் பிறந்தநாள் ஆண்டுதோறும் தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்படுகிறது குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருந்து காணொலிக் காட்சி வாயிலாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கலந்து கொண்டு விருது பெற்ற விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தார் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராவய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது